வேட்பு மனுக்கள் நாளைபரிசீலனைக்குஎடுத்துக் கொள்ளப்படுகின்றன

அன்றுமாலையே இறுதிவேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும்

மேற்குவங்கம் மாநிலங்களின் சட்டப்பேரவைக்கான அஸ்ஸாம் மூன்றாம் கட்டதேர்தலுக்கானவேட்புமனுதாக்கலும் இன்றுடன் நிறைவடைந்தது சட்டப்பேரவைத் தேர்தலுக்கானவேட்பு மனுதாக்கல் நிறைவடைந்துள்ளநிலையில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் விறுவிறுப்பானகட்டத்தைஎட்டியுள்ளது அஇஅதிமுக இணைஒருங்கிணைப்பாளர் திருஎடப்பாடிபழனிசாமி கடலூர் மாவட்டத்தில் அக்கட்சியின் கூட்டணிவேட்பாளர்களைஆதரித்து இன்றுபிரச்சாரம் மேற்கொண்டார்

குடிமராமத்துதிட்டம் மூலம் ஏரி குளங்கள் தூர்வாரப்பட்டதால் தண்ணீர் இருப்பு அதிகரித்துஉணவு உற்பத்திஅதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார்

காவிரிநடுவர் ஒரத்தநாடுதொகுதியில் பிரச்சாரம் செய்தஅவர் மன்றத்தைபோராடிபெற்றுத் தந்ததுதிமுகஅரசுஎன்றுகூறினார் திமுகஆட்சிக்குவந்தால் வேளாண்மைக்குதடையின்றிமும்முனைமின்சாரம் வழங்கப்படும் என்றும் இயற்கைவேளாண்மையைஊக்கப்படுத்ததனிப்பிரிவு ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகசுட்டப்பேரவைத் தேர்தலுக்கானமார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேர்தல் அறிக்கை இன்றுவெளியிடப்பட்டது நீட் உள்ளிட்டநுழைவுத் தேர்வுகளைரத்துசெய்யவலியுறுத்தப்படும் சட்டப்பேரவைநிகழ்வுகள் நேரடியாகஒளிபரப்பப்படவேண்டும் என்றும் என்றும் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மாநிலத்தில் முழு மதுவிலக்கைஅமல்படுத்தவலியுறுத்தப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் மக்கள் நீதிமையம் கட்சியின் அறிக்கையும் இன்றுவெளியிடப்பட்டது

தமிழகமின்வாரியத்திற்குநிலக்கரிகொள்முதல் செய்வதற்கானஒப்பந்தப்புள்ளிக்குதடைவிதிக்கசென்னைஉயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது நிலக்கரிகொள்முதல் ஒப்பந்தத்தில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாககூறிதாக்கல் செய்யப்பட்டமனுவைவிசாரித்ததலைமைநீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி தலைமையிலானஅமர்வு முறைகேடுதொடர்பாகபோதுமானஆதாரங்கள் இல்லாததால் தடைவிதிக்கமுடியாதுஎனகூறியுள்ளது அதேசமயம் முறைகேட்டைநிருபிக்கும் வகையில் கூடுதல் ஆவணங்களைதாக்கல் செய்யுமாறுமனுதாரருக்குநீதிபதிகள் உத்தரவிட்டனர்

நாகப்பட்டினம் மயிலாடுதுறைமாவட்டங்களைச் சேர்ந்தஅனைத்துவகைமாற்றுத் திறனாளிகள் தவறாமல் வாக்களிக்கும் கையெழுத்துவிழிப்புணர்வு வகையில் பிரச்சாரவாகனம் இயக்கிவைக்கப்பட்டது உதகமண்டலம் கூடுதல் ஆட்சியர் வளாகத்தில் கட்டப்பட்டுவரும் மின்னணுவாக்குப்பதிவு இயந்திரக் கிடங்கை மாவட்டதேர்தல் அலுவலர் திருமதி இன்னோசன்ட் திவ்யாபார்வையிட்டுஆய்வு செய்தார்

அகமதாபாத்தில் உள்ளநரேந்திரமோடிமைதானத்தில் இந்தபோட்டிநடைபெறுகிறது

தமிழகத்தைச் சேர்ந்தவாஷிங்டன் சுந்தர் டி நடராஜன் ஆகியோர் அணியில் இடம்பெற்றுள்ளனர்